க ஸ்டாலின் கூறியுள்ளார்

சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டியில் அம்மா மினி கிளினிக்கை தொடங்கிவைத்து பேசிய அவர்

தமிழக அரசு அஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக பணியாற்றி முத்திரை பதித்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கிராமங்களில் வாழும் மக்களுக்கு மருத்துவ வசதி கிடைப்பதற்கு ஏதுவாக அந்தந்த பகுதிகளில் மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்று அவர் கூறினார்

தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலையாட்டி நாளை முதல் தமது தொகுதியான எடப்பாடியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா தலைமையில் துணை தேர்தல் ஆணையர்கள் திரு கதீப் ஜெயந்த் திரு ஆஷிஷ் குந்த்ரா உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் இரண்டு நாள் பயணமாக சென்னை வரவுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுத்தியப்பிரதா சாஹு தெரிவித்துள்ளார்

மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்வார்கள் என்றும் இரண்டாவது நாள் தலைமைச்செயலர் மற்றும் மாநில அரசின் உயரதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்வார்கள் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மாநில அமைச்சர்கள் இன்று அம்மா மினி கிளினிக்குகளை திறந்துவைத்தனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிபட்டியில் மினி கிளினிக்கை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தொடங்கிவைத்தார் அப்போது பேசிய அவர்

நாகப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் மினி கிளினிக்குகளை தொடங்கிவைத்து பேசிய அவர் சிறு வியாதிகள் மட்டுமின்றி அனைத்து மருத்துவ சேவைகளையும் பொதுமக்கள் பெறுவதற்கேற்ற வகையில் மினி கிளினிக்குகள் செயல்படும் என்றார் மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சியில் மினி கிளினிக்கை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு இன்று திறந்துவைத்தார்

இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையிலிருந்து உபரி நீர் தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு தெரிவித்தார்

மத்தியப்பிரதேச விவசாயிகள் கூட்டமைப்பினருடன் காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் தேர்தல் நேரத்தின்போது மட்டும் வாக்குறுதிகளை கூறுவதாகவும் விவசாயிகளின் நலனுக்காக சட்டத்தை இயற்றவில்லை என்றும் குறிப்பிட்டார் தொன்றுதொட்ட காலம் முதல் அரசியல் கட்சிகள் விவசாயிகளுக்காள திட்டங்களை செயல்படுத்தாமல் வெற்று வார்த்தைகள் மூலமாகவே அவர்களை ஏமாற்றியதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார்

விவசாயிகளுக்கு கடனுதவி எளிமையாக கிடைப்பதற்கு அவர்களுக்கான கடன் அட்டை வசதித் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்கு எதிராக வேளாண் சுட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இன்று நடைபெற்ற உண்ணாவிரதப் போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இந்த சட்டங்களை உடனடியாக மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்

அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் போராட்டம் நடைபெறுவதாகவும் கூறினார் மத்திய அரசு அலட்சியப்போக்கை கைவிட்டு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வுகாண வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் உண்ணாவிரதப்போராட்டத்தில் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இந்த கலந்துகொண்டன பள்ளிகளில் ஆன் லைன் வகுப்பு சரிவர நடத்தாமல் கல்விக்கட்டணம் வசூல் செய்வது குறித்து பெற்றோர் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் அத்தகைய பள்ளிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர்

இந்திய கடற்படை தற்போதைய சூழலில் பல கவால்களை எதிர்கொள்ளும் வகையில் முழு அளவிலான சிறந்த பயிற்சிகளை வழங்கி வருவதாக தமிழ்நாடு கடற்படை மண்டல தலைவர் கமாண்டிங் அட்மிரல் புனித் சாதா தெரிவித்துள்ளார்

மீனவ சங்கம் சார்பில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் நிரந்தரமாக பாதுகாப்புடன் மீன் பிடிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் வழிவகை செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜாம்செட்பூர் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது